தொகுதிகளில் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது

நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது

வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர்

தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பெற்றுள்ளது

இதைபொட்டி அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி இன்று மேற்குவங்க மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இலவச தொலைபேசி வசதி மற்றும் குறைந்த கட்டணத்தில் இணையதள வசதி ஆகியவை ஏற்படுத்தப்படும் என்று கூறினார் நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டங்களை மேம்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார்

இதைத் தொடர்ந்து திரிபுராவில் உள்ள உதய்பூரில் நடைபெற்றக் கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டு பேசினார் தம்மை ஆட்சியில் இருந்து வெளியேற்ற எதிர்க்கட்சிகள் எந்த நிலைபாட்டையும் எடுக்க தயாராக உள்ளதாக அவர் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்தார் மக்களின் ஒத்துழைப்புடன் நாட்டில் உள்ள வறுமை மற்றும் எதிரிகளை விரட்டியடிக்கும் நடவடிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஈடுபடும் என்றும் அவர் கூறினார்

இதேபோல காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் உத்தரப் பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ராஷ்ட்டிரிய வோக்தள் கட்சித் தலைவர் திரு அஜித் சிங் உள்ளிட்டோர் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஆனந்த் சர்மா குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இளைஞர்கள் விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் வகையில் காங்கிரஸ் பாடுபடும் என்று கூறினார் பிரச்சாரத்தின்போது ஏழை மக்களுக்காள குறைந்தபட்ச வருமான உறுதியளிப்பு திட்டம் தொடர்பான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சார பாடலை அவர் வெளியிட்டார்

இந்தத் தொகுதியில் காங்கிரசுக்கும் பிஜேபி க்கும் நேரடி போட்டி நிலவுகிறது இந்தத் தொகுதியில் எட்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் ஒடிசாமக்களவைத் தேர்தலுக்கான பிஜேபி தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது புவனேஷ்வரில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா கலை கலாச்சாரம் நிர்வாகத்துறை ஆகியவற்றில் திறமை வாய்ந்தவர்களை பிஜேபி அரசியலில் ஈடுபடுத்தியுள்ளதாக கூறினார் திறமையற்ற அரசையும் ஊழல்வாதிகளையும் மக்கள் புறக்கணிப்பாளர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் காலி அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ஒடிசாவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நாள் மற்றும் அதற்கு முந்தைய நாளில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மற்றும் இதர அமைப்புகளின் தணிக்கை செய்யப்படாத விளம்பரங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது அரசியல் கட்சி விளம்பரங்களுக்கு முன்கூட்டியே சான்றிதழ் வழங்குவதற்காக மாநில மற்றும் மாவட்ட அளவில் ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்புக்குழு தயார்நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கடைசி நேரத்தில் இதுபோன்று விளம்பரங்கள் செய்யப்படுவது ஒட்டுமொத்த தேர்தல் நடைமுறையையும் சீர்குலைத்துவிடும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மற்றும் செய்தித்தாள் நிறுவனங்களுக்கு இதுகுறித்து உரிய அறிவுரைகளை வழங்குமாறு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது சமூக ஊடகங்கள் வழியாக தேர்தல் பிரச்சாரம் செய்யப்படுவதிலும் முதன்முறையாக தாமாக முன்வந்து சில விதிமுறைகளை இணையதள அடிப்படையிலான நிறுவனங்கள் பின்பற்றுகின்றன நியாயமான சுதந்திரமான தேர்தலை உறுதிசெய்ய இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன மத்தியப் பிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத் க்கு நெருக்கமானவர்களின் இல்லங்களில் வருமான வரித்துறையினர் இன்று சோதனை நடத்தினர்

திரு கமல்நாத்தின் சிறப்பு உதவியாளராக இருந்த திரு பிரவீண் கக்கர் முதலமைச்சரின் முன்னாள் ஆலோசகர் திரு ராஜேந்திர மிக்லாளி ஆகியோரின் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டன திரு பிரவீண் கக்கரும் திரு ராஜேந்திர மிக்வானியும் மக்களவை தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சிறிது காலத்திற்கு முன்புதான் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர்

ஒடிசா சுட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள தேர்தலுக்கு மேலும் ஒன்பது பெயர்களை கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் இன்று வெளியிட்டது திரு நிரஞ்சன் பட்நாயக் திரு நளினிகாந்த் மொஹந்தி டாக்டர் லால்டெண்டு மொஹபத்ரா உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இந்த பட்டியலை புதுதில்லியில் காங்கிரஸ் தேர்தல் குழு இறுதி செய்து வெளியிட்டது தெற்கு காஷ்மீரில் உள்ள தேசிய மாநாட்டு கட்சியின் மூத்த தலைவர் வீட்டின் மீது தீவிரவாதிகள் இன்று தாக்குதல் நடத்தியுள்ளனர் நடத்தப்பட்ட வீட்டின் வளாகத்தில் கையெறி தாக்குதல் குண்டு கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்தத் தாக்குதலில் ஏற்பட்ட சேதம் குறித்த தகவல் ஏதுவும் இல்லை லிபியாவில் இருந்து மத்திய பாதுகாப்புப் படையினரை பத்திரமாக வெளியேற்றிய இந்திய தூதரக அதிகாரிகளை வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பாராட்டியுள்ளார்

இதுகுறித்து தமது டுவிட்டர் செய்தியில் கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இந்திய தூதரக அதிகாரிகளை பாராட்டியுள்ளார் மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலில் மாலத்தீவு ஜனநாயக கட்சி பெரும்பான்மை பெற்றுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலிக் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ள மாலத்தீவு ஜனநாயக கட்சிக்கு நான்கில் மூன்று பங்கு பெரும்பான்மை கிடைத்துள்ளதாக அவர் கூறினார்

முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமீன் தலைமையிலான கட்சி எட்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது

பதிவான இந்த வாக்குகள் நேற்று இரவு எண்ணப்பட்டன ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள த்ரால் என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே இன்று அதிகாலை துப்பாக்கிச்சண்டை நடந்தது இந்தப் பகுதியில் பயங்கரவாதிகள் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டபோது இந்த சண்டை ஏற்பட்டது இரண்டு அல்லது மூன்று பயங்கரவாதிகள் இந்த பகுதியில் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தில்லி அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பெங்களுருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது